மொரிஷியஸ் நாட்டின் மெட்ரோ எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மொரிஷியஸ் பிரதமருடன் இணைந்து காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார் வைஷ்ணோ தேவி யாத்திரை செல்பவர்களுக்கான டெல்லி கட்ரா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா தொடக்கி வைத்துள்ளார்

முதியோர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் முதியோர் நலப் பணிகளில் சிறப்பான முறையில் செயல்பட்டவர்களுக்கான வயோ சிரேஷ்ட சம்மான் விருதுகளை வழங்கிச் சிறப்பிக்கிறார் ஆண்டுதோறும் அக்டோபர் ஒன்றாம் தேதி உலக முதியோர் தினத்தை ஒட்டி மத்திய சமூகநீதி அமைச்சகம் சார்பில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன முதியோர் நலனில் அரசுக்குள்ள அக்கறையை வெளிப்படுத்தும் அதே வேளை மூத்த குடிமக்களின் முக்கியத்துவத்தை இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ளச் செய்வதாகவும் இந்த விருதுகள் அமைந்துள்ளன இதற்கிடையே மத்திய சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர் சந்த் கெலோட் இன்று புதுடெல்லியில் முதியோர் பங்கேற்ற வாக்கத்தான் நடைப் போட்டியை கொடி அசைத்து தொடக்கி வைத்தார்

மொரிஷியஸ் மொரிஷியசில் இந்திய உதவியுடன் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி மொரிஷியஸ் பிரதமர் திரு பிரவிந்த் ஜக்நாத் ஆகியோர் இன்று காணொலி காட்சி மூலம் கூட்டாக தொடக்கி வைத்தனர் மொரிஷியஸ் மெட்ரோ எக்ஸ்பிரஸ் புதிய இஎன்டி மருத்துவமனை ஆகிய திட்டங்கள் இதில் அடங்கும் மொரிஷியசின் வளர்ச்சியில் இந்தியாவிற்குள்ள வலுவான கடமை பற்றுக்கு இத்திட்டங்களே அடையாளம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார் மொரிஷியசின் வளர்ச்சிக்கு இந்திய தாயின் ஆசிகள் தேவை என்று மொரிஷியஸ் பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார் அமீத்ஷா ஜம்முவிலுள்ள வைஷ்ணோதேவி கோவிலுக்கு பக்தர்கள் எளிதில் செல்லும் விதமாக டெல்லி கட்ரா இடையிலான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லி ரயில் நிலையத்தில் இருந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார் ஜம்மு காஷ்மீரின் மேம்பாட்டிற்கு இது ஒரு சிறிய பரிசு என்று அவர் அப்போது கூறினார்

நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயெல் டாக்டர் ஹர்ஷவர்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த ரெயில் போக்குவரத்து குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஜம்மு சகோதர சகோதரிகளுக்கும் வைஷ்ணோதேவி பக்தர்களுக்கும் இது நவராத்திரி பரிசு என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த ரெயில் போக்குவரத்து ஆன்மிக சுற்றுலா இணைப்பை மேம்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார்

இருதலைவர்களும் இந்த அழைப்பை ஏற்றுக் கொண்டதாக பஞ்சாப் முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது

அவர் இப்பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் இருதரப்பு பேச்சு வார்த்தை நடத்துவதுடன் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் சந்திப்பார்

வெங்கையநாயுடு இந்திய மொழிகளுக்கு இடையே நிலையான கருத்து பரிமாற்றம் இருந்தால் தான் நாட்டின் உணர்வுபூர்வ ஒற்றுமையை வலுப்படுத்த முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு கூறி உள்ளார்

பல்வகை மொழி வளத்தின் பிறப்பிடமான இந்தியாவில் பல மொழிகளை அறிந்து வைத்திருப்பது ஆதாயமானதே என்றாலும் எந்த மொழியையும் எதிர்ப்பதோ திணிப்பதோ கூடாது என்றார் ப சிதம்பரம் ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் ஜாமின் மனுவை அண்மையில் டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததைத் தொடர்ந்து அவர் இதை ஆட்சேபித்து இன்று உச்சநீதிமன்றத்தை அனுகி உள்ளார் இந்த மனுவை எப்போது விசாரிப்பது என்பது பற்றிய முடிவு தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோயிடம் விடப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர்

ஏற்கனவே விதிக்கப்பட்ட நீதிமன்றக் காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் டெல்லி நீதிமன்றம் இன்று இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது

மறுவாக்கு எண்ணிக்கைக்கு தடை கோரி ராதாபுரம் எம்எல்ஏ திரு இன்பதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ச வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நடந்ததாக திமுக வேட்பாளர் திரு அப்பாவு தாக்கல் செய்த வழக்கில் நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பின் அடிப்படையில் நாளை மறுவாக்கு எண்ணிக்கை நடைபெறும்

திருவாருரில் இன்று இதற்கான நிலப்பதிவு நடைமுறைகளில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதைத் தெரிவித்தார் நீட் தேர்வு ஆள் மாறாட்ட விவகாரத்தில் வெளிமாநில தரகர்களுக்கும் பங்கு இருப்பதாக தெரிய வந்திருப்பதால் இப்பிரச்சனை குறித்து சிபி சிஜடி விசாரணை போதாது என்றும் இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் திரு முக ஸ்டாவின் கோரிக்கை விடுத்தார் நீட் தேர்வில் திமுக விற்கு உடன்பாடு இல்லை என்றாலும் முறைகேடுகள் நடந்திருப்பதைக் கருத்தில் கொண்டே சிபிஜ விசாரனை கோரப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் ஏனாம் ஏனாமில் தேர்தல் வாக்குச் சாவடிகளின் எண்ணிக்கையை குறைப்பது குறித்து மண்டல நிர்வாக அதிகாரியும் வாக்காளர் பதிவு அதிகாரியுமான திரு சிவராஜ் மீனா இன்று அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார்

காலியாக உள்ள அறுவை சிகிச்சை பணியாளர் பணியிடங்களை நிரப்புதல் பணிச் சுமையை குறைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை இவர்கள் வலியுறுத்தினர் உரிய நடவடிக்கை எடுக்க அரசு தவறினால் போராட்டம் தீவிரமாக்கப்படும் என்றும் அறுவை சிகிச்சை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் புதுவை கைது புதுவையில் கடந்த செவ்வாய்கிழமை இரவு மது அருந்தியபோது ஏற்பட்ட தகராறில் நண்பரை கத்தியால் குத்தி கொலை செய்த தர்மாபுரி இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கத்தியால் குத்தப்பட்ட நபர் ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை இரவு உயிர் இழந்ததைத் தொடர்ந்து கொலை முயற்சி வழக்கு கொலை வழக்காக மாற்றி விசாரிக்கப்பட்டு வருகிறது

பணியில் உள்ள டாக்டர்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் எதிர்கொள்வதில் டாக்டர்களுக்கு இடையே ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இப்போட்டித் தொடரில் மருத்துவ கண்காணிப்பாளர் தலைமையிலான அணி வெற்றி பெற்று ஒற்றுமைக் கேடயத்தை கைப்பற்றியது மழை சேலம் கோவை நீலகிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் முதியோர் நலப் பணிகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான வயோ சிரேஷ்ட சம்மான் விருதுகளை இன்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வழங்கிச் சிறப்பித்தார் மொரிஷியஸ் நாட்டின் மெட்ரோ எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மொரிஷியஸ் பிரதமருடன் இணைந்து காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார் வைஷ்ணோ தேவி யாத்திரை செல்பவர்களுக்கான டெல்லி கட்ரா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா தொடக்கி வைத்துள்ளார்